டிரம்ப் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் உரையாற்றினர்

அமைந்துள்ளது என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

குடியரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக தில்லி ஷாஹின் பாக்கில் தொடரும் போராட்டம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு பிரதிநிதி இன்று தாக்கல் செய்தார்

இனி விரிவான செய்திகள் அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தாா் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சா்தாா் வல்லபாய் படேல் சா்வதேச விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கும் அவரது துணைவியார் திருமதி மெலானியா ட்டிரம்புக்கும் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜாத் ஆளுநர் ஆச்சாயா தேவ்ரத் முதலமைச்சா் விஜய் ரூபானி உள்ளிட்ட தலைவா்கள் அவரை வரவேற்றனா் குஜராத் பாரம்பரிய கலைநிகழ்ச்சிகளுடன் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்புஅளிக்கப்பட்டது திரு ட்டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பின் இந்தியாவுக்கு அவர் மேற்கொண்டுள்ள முதல் பயணம் இதுவாகும் அவருடன் அமெிக்க உயரதிகாரிகள் தொழிலதிபர்கள் அடங்கிய குழு ஒன்றும் வந்துள்ளது விமான நிலையத்திலிருந்து மகாத்மா காந்தியடிகளின் சுபாமதி ஆசிரமத்திற்கு திரு நரேந்திரமோடி யுடன் சென்ற திரு ட்ரம்புக்கு சாலையின் இருமருங்கிலும் மக்கள் திரளாக கூடிநின்று வரவேற்றனா் ஆஸ்ரமத்தில் மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு திரு

நரேந்திர மோடியும் மரியாதை செலுத்தினா் மகாத்மா காந்தி பயன்படுத்திய ராட்டையை திரு ட்ரம்பும் அவரது துணைவியார் திருமதி மெலானியாவும் இயக்கி பார்த்தனா் அங்கு வைக்கப்பட்டுள்ள வரவேற்பு புத்தகத்தில் கையெழுத்திட்ட திரு ட்டிரம்ப் திரு நரேந்திரமோடி ஏற்பாடு செய்த இந்த பயணம் சிறப்புமிக்கதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்ரமத்தில் திரு ட்டிரம்புக்கு திரு நரேந்திரமோடி தீயதை பார்க்காதே கேட்காதே பேசாதே என்ற காந்தியடிகளின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையிலான பளிங்கு கல்விலான குரங்கு சிலைகளையும் மகாத்மா காந்தியடிகளின் சுயசிதை மற்றும் நூல் நூற்கும் ராட்டினத்தையும் பரிசாக அளித்தார் பின்னா் அகமதாபாத்தில் உள்ள மோத்திராவில் அமைந்துள்ள உலகிலேயே பிரம்மாண்டமான சா்தாா் பட்டேல் கிரிக்கெட் எமதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வனாக்கம் ட்ரம்ப நிகழ்ச்சியில் இருவரும் உரையாற்றினர் கடின உழைப்பால் வாழ்க்கையில் உயர்வு அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மிகச்சிறந்த உதாரணம் என்று அதிபர் திரு ட்டிரம் புகழாராம் சூட்டினார் இந்தியாவின் மிகச்சிறந்த தலைவராக திரு மோடி செயவ்பட்டு வருவதாகக் கூறிய அவர் இரண்டாவது முறையாக தேர்தலில் அமோக வெற்றிபெற்றது அவரது அர்ப்பணிப்புக்குக் கிடைத்த பலனாகும் என்றார் இந்தியா வும் அமெரிக்காவும் நட்புறவை பாராட்டுவதில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்தார் பயங்கரவாத எதிர்ப்பு மத தீவிரவாதத்தை அமெரிக்கா தொடர்ந்து எதிர்க்கும் என்றும் அமைதியையும் நம்பிக்கையையும் நிலைநாட்டுவதற்கு இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டா் இந்தியாவுடன் வர்த்தக உடன்பாட்டை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா உறுதியுடன் இருப்பதாகக் கூறிய அவர் பாதகாப்புத் துறையில் இந்தியாவுடன் மூன்று பில்லியன் டாவ் அளவிவான திட்டங்களுக்கு கையெழுத்திட இருப்பதாகத் தெரிவித்தார் மின்னனு வர்த்தகம் வேளாண்மை சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்சியில் திரு டொனால்டு ட்டிரம்பை வரவேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி திரு ட்டிரம்ப் குடும்பத்துடன் இந்தியா வந்திருப்பது இரு நாடுகளின் ஆழமான நட்பை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டாள் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் அமெரிக்க அதிபா் திரு ட்டிரம்பின் செயல்பாடுகள் தலை சிறந்து விளங்குவதாக திரு மோடி கூறினார் இரு நாடுகளும் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றம் பிரதமர் தெரிவித்தார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகக் குறிப்பிட்ட பிரதமா் அமெிக்காவுடன் ஒருங்கிணைந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாகக் கூறினார் திரு ட்டிரம்பை வரவேற்கும் விதமாக பிரமாண்ட கலைநிகழ்ச்சிகளுக்கும் நடைபெற்றன பின்னர் உத்திரபிரதேச மாநிலம் ஆன்ரா சென்ற திரு டொனாவ்டு ட்டிரம்பை விமான நிவையத்தில் அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் படேல் முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் வரவேற்றனா் அவரை வரவேற்கும் விதத்தில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பின்னர் திரு ட்டிரம்பும் அவரது மனைவி திருமதி மெலாளியா ட்டிரம்பும் உலக பிரசித்திபெற்ற தாஜ்மஹாலை கண்டுகளித்தார் இதன் பின்னா் திரு ட்டிரம்ப் புதுதில்லி செல்கிறாா் நாளைய தினம் திரு ட்ரம்ப் மற்றும் அவரது துணைவியாருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்படுகிறது அங்கிருந்து ராஜ்காட் செல்லும் திரு ட்டிரம்ப் தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சவி செலுத்துகிறார்

நரேந்திரமோடியுடன் அமெரிக்க அதிபரும் துதுக்குழுவினரும் பேச்சு நடத்துகின்றனர்

நரேந்திரமோடி விருந்தளிக்கிறார் மாலையில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை அவரது மாளிகையில் அதிபர் திரு ட்ரம்ப் சந்திக்கிறார் பின்னா் தமது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு அதிபா் திரு ட்ரம்ப் மாலையில் அமெரிக்கா புறப்படுகிறார் கிராமப் பகுதிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நகர தரத்திலான கட்டமைப்புகள் உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் தெரிவித்துள்ளார்

அப்போது பேசிய அவர் நகர தரத்தடன் கூடிய கட்டமைப்புகளை உருவாக்கும் இந்த திட்டம் பொது மக்களின் ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் தப்பாக்கி கடும் பயிற்சியில் ஈடுபடுவோரின் தேவையை கருத்தில்கொண்டு வெடி ஆயுதங்கள் இருப்பை அதிகரிப்பதற்காக ஆயுத சுட்டப்பிரிவில் மத்திய அரசு திருத்தம் கொண்டுவந்துள்ளது ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி கடும் போட்டி முக்கியமானது என்றும் இதில் கலந்துகொள்ளும் இந்திய வீரர்கள் சர்வதேச அளவில் அதீத திறமையை வெளிபடுத்திவருவதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதை கருத்தில்கொண்டு போதிய எண்ணிக்கையில் ஆயுதங்களை இருப்பில் வைத்துக்கொள்வதற்கான சட்ட விதிகளை உள்துறை அமைச்சகம் உருவாக்கியுள்ளது இந்த விதிகள் துப்பாக்கி கடும் பயிற்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக மூன்று நீதித்துறை அதிகாரிகளை நியமிப்பதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி திரு வினோத் சட்டர்ஜி கவுல் திரு சஞ்சய்தர் மற்றும் திரு புளீத் குப்தா ஆகியோர் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்கவுள்ளனர்

இத்துடன் மணிப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக வழக்கறிஞர் திரு ஆனந்தம் பிமல்சிங் கை நியமிக்கவும் கொலீஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையில் நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு அருண் மிஸ்ரா திரு ஆர் எஃப் நாரிமன் திருமதி ஆர் பானுமதி ஆகியோர் கொலீஜியத்தில் இடம் பெற்றுள்ளனர் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக தில்வி ஷாஹின் பாக்கில் தொடரும் போராட்டம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு பிரதிநிதி இன்று தாக்கல் செய்தார் மூத்த வழக்கறிஞர் திரு சஞ்சய் ஹெக்டேவுடன் இணைந்து நீதிபதிகள் திரு எஸ் கே கவுல் மற்றும் திரு கே எம் ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த அறிக்கையை மூடி முத்திரையிட்ட உறையில் சிறப்பு பிரதிநிதியாள வழக்கறிஞர் திருமதி சாதளா ராமச்சந்திரன் தாக்கல் செய்தார் இந்த அறிக்கையை பரிசீலித்த பின்னர் வரும் புதன்கிழமை விசாரணை நடத்தப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் அமைதியாக சட்டப்படி போராட்டம் நடத்துவது மக்களின் அடிப்படை உரிமை என்றாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் சாலை மறியல் நடத்தக்கூடாது என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு தில்லியில் நடைபெற்ற கலவரத்தையடுத்து அங்கு சட்டம் ஒழுங்கு நிலைமையை உறுதி செய்யுமாறு மாநகர அறிவுறுத்தியுள்ளார்

இதன் காரணமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சீனா அரசு தெரிவித்துள்ளது ஈரானில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது உயிரிழந்த முதியவர் நஜப் நகரை சேர்ந்தவர் என்று ஈரான் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்